ரேண்டம் எண் இன்று வெளியிடப்படுகிறது

சேர்க்கை குறித்த விவரங்கள் மின்னஞ்சல் மூலம் இன்று அனுப்பி வைக்கப்படும் என்று உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு

அன்பழகன் தெரிவித்துள்ளார்

எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

இ மற்றும் நீட் தேர்வு மையங்கள் இந்த ஆண்டு அதிகரிக்கப்பட்டள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது தமிழகத்தில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தமிழகத்தில் இந்த ஆண்டு பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பித்துள்ள மாணவர்களுக்கான ரேண்டம் எண் இன்று வெளியிடப்படுகிறது

அன்பழகன் இதனை வெளியிடுகிறார்

புருஷோத்தமன் தெரிவித்துள்ளார்

அன்பழகன் தெரிவித்துள்ளார் தேர்வு செய்துள்ள கல்லூரிகளில் சேரவுள்ள மாணவர்கள் அதற்கான கல்விக் கட்டணத்தை இணையதளம் மூலம் செலுத்தி சேர்க்கையை உறுதி செய்து கொள்ளலாம் என்று அவர் கூறியுள்ளார் கல்லூரிகளில் அனுமதிக்கப்படும் நாளில் அசல் சான்றிதழை சமர்ப்பித்து

எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

வீரமணி கூறியுள்ளார் ராணிப்பேட்டையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து மாவட்டங்களிலும் மாநில அரசின் வழிகாட்டுதல் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர்கள் நோய்த் தடுப்புப் பணிகளில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறினார்

மலர்விழி தெரிவித்துள்ளார் இதற்கான இணையதளத்தை தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று தொடங்கி வைத்த அவர் பரிசோதனை மேற்கொள்வோர் தங்களது செல்ஃபோன் எண்ணை பதிவு செய்து முடிவுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று கூறியுள்ளார்

செகண்ட்ஸ் தமிழக அரசு அனுமதித்தால் மாநிலத்தில் ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே தயாராக இருப்பதாக அதன் உதவிப் பொதுமேலாளர் திரு சண்முகராஜ் தெரிவித்துள்ளார் நேற்று விழுப்புரம் ரயில் நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்படவுள்ளதால் அதற்கேற்ப ரயில்பாதைகள் உள்ளதா என்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தேஜஸ் போன்ற அதிவிரைவு ரயில்கள் வளைவுகளில் செல்லும்போது குறைக்கவேண்டியுள்ளதாகவும் அதற்கேற்ப பாதைகளில் மாற்றங்கள் செய்ய வேகத்தை வேண்டியுள்ளதாகவும் கூறினார்

நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இந்திய தொழில் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த மாநாட்டில் காணொலிக் காட்சி வாயிலாக பேசிய அவர்

தொழில் துறையினர் சந்திக்கும் பிரச்சினைகளை அறிந்து அதற்கான தீர்வுகளை அரசு வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய அரசின் பங்கு விற்பனை நடவடிக்கைகளை வேகமாக மேற்கொள்ள வேண்டிய அவசியத்தை எடுத்துரைத்த அமைச்சர் பொருளாதார வளர்ச்சிக்கு வங்கிகளின் ஆதரவை அதிகப்படுத்தும் வகையில் அரசு ரிசர்வ் வங்கியுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது என்று கூறினார்

தேக்கநிலையிலிருந்து இந்த துறைகளை மீட்டெடுக்க சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் நாடுமுழுவதும் சரக்கு போக்குவரத்தின் நகர்வு மற்றும் பொதுமக்களின் தங்குதடையற்ற பயணத்திற்கு அரசு ஏற்பாடு செய்துள்ளதால் பொருளாதாரம் மிக விரைவாக தேக்க நிலையிலிருந்து விடுபடும் என்றும் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார்

இ இ மற்றும் நீட் தேர்வு மையங்கள் இந்த ஆண்டு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது

இந்த ஆண்டு ஜே இ இ

இந்த இரண்டு தேர்வுகளும் திட்டமிட்ட தேதியில் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது பொறியியல் படிப்புகளுக்கான அகில இந்திய நுழைவுத் தேர்வான ஜே

மாணவர்கள் தாங்கள் விரும்பும் தேர்வு மையங்களில் தேர்வெழுத அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்திய தொழில் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் காணொலிக் காட்சி வாயிலாக பேசிய மத்திய சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறைச் செயலர் திரு

சர்மா இதனை தெரிவித்தார் இந்த வலைதளத்தில் பதிவு செய்வது முற்றிலும் இலவசம் என்றும் போலியான வலைதளங்கள் குறித்து பொதுமக்களும் தொழில்முனைவோரும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான மூலதனத்தை மத்திய அரசு கடனுதவியாக வழங்கும் என்றும் தனியார் முதலீடுகளுக்கும் முதலீட்டு நிறுவனங்கள் மூலமாகவும் மூலதனத்திற்கு ஏற்பாடுகள் செய்துதரப்படும் என்றும் திரு

சர்மா தெரிவித்தார் இ பாஸ் விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளதால் நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா நோக்கத்தில் வருகை தருவோர் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா கூறியுள்ளார் உதகமண்டலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மீறி வருவோர் மீது அபராதம் விதிக்கப்படும் என்று கூறினார்

இதில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் திரு பிரவின் நாயர் விவசாயிகளுக்கு பண்டமாற்று முறையில் பாரம்பரிய விதை நெல் வழங்கினார் பாரம்பரிய ரக நெல் வகைகள் பல ஆண்டுகளை கடந்து இன்றும் புழக்கத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது சவால் நிறைந்த ஒன்று என நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் கூறினார்

மேலும் இந்த நெல் ரகங்களை பயிரிடுவதற்கான பாரம்பரிய முறைகள் குறித்து வயல்வெளி பயிற்சி அளிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள மத்திய பிளாஸ்டிக் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனமான சிப்பெட்டில் நடப்பு கல்வியாண்டில் முதுநிலை மற்றும் இளநிலை பட்டயப் படிப்புகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது

சிப்பெட்டில் பட்டயப் படிப்புகளை முடிக்கும் மாணவர்கள் அண்ணா பல்கலைக் கழகத்தில் வேட்டரல் என்ட்ரி முறையில் பி டெக் பிளாஸ்டிக் டெக்னாலஜி படிப்பில் சேர தகுதியுடையவர்கள் எனவும் சிப்பெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

நாடுமுழுவதும் ரானுவ கட்டுப்பாட்டில் உள்ள குடியிருப்புப் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுவரும் மத்திய அரசின் திட்டங்களின் அமலாக்கம் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தினார்

பஞ்சாப் நேஷனல் வங்கி முறைகேடு வழக்கில் தொழிலதிபர் நிரவ் மோடியின் மனைவி அமி மோடி தேடப்படும் நபராக இன்டர்போல் அறிவித்துள்ளது

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களுக்கு ஊக்கமருந்து சோதனை நடத்துவதற்காக தேசிய ஊக்கமருந்து தடுப்பு அமைப்பின் அதிகாரிகள் ஐக்கிய அரபு அமீரகம் செல்லவுள்ளனர்